ர்

்ப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா தெரிவித்துள்ளார்

நீர்வரத்து அதிகரித்துள்ளது

மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தலைமையில் இன்று நடைபெற்ற நிதிக்கொள்கை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட நடவடிக்கைகளால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

நாளை மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன

இந்நிலையில் மகாராஷ்ட்ரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு பிரிதிவிராஜ் சவான் உள்ளிட்டோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர்

பேல் அதிநவீன போர் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என்று விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீ ப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இதனை தெரிவித்த அவர் இந்த போர் விமானங்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் நமது விமானிகள் இதனை இயக்குவார்கள் என்றும் குறிப்பிட்டார் ஆளில்லா ட்ரோன் வகை சிறிய விமானங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகும் என்று அறிவுறுத்திய அவர் இதனை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் ஆராயப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் வான்வெளி தொடர்பான பிரச்னையே இச்சிக்கலுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய அவர் இதனை சரிசெய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் பிரதமரின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் ஒரு பகுதியாக விமான தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்படும் என்று கூறிய அவர் எவ்வித சவாலையும் எதிர்கொள்ள விமானப்படை எப்பொழுதுமே தயாராக உள்ளதாக கூறினார்

உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இதனை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

ரயில்வேயின் ஒருபகுதியான இந்திய உணவு சுற்றுலா கழகம் சார்பில் இயக்கப்படும் இந்த ரயிலில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு அனைத்து பிரிவுகளிலும் அதிநவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன

இலங்கை மீனவர்களும் மீன்பிடி படகுகளும் காரைக்கால் துறைமுகம் கொண்டுசெல்லப்பட்டு மீனவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இதனை தொடர்ந்து இம்மீனவர்கள் அனைவரும் நாகை மாவட்ட கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்

இதையொட்டி திருப்பூரில் அன்னாரது நினைவு மண்டபத்தில் அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூர் குமரன் நினைவு மண்டபத்தில் உள்ள படிப்பகம் இன்றுமுதல் தொடர்ந்து செயல்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஜய கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இதையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மலர்விழி மலர்தூவி மரியாதை செலுத்தினார்